உலகின் முக்கியமான பிரச்சினைகளை விவாதிப்பதற்கு துடிப்பான அரங்கம் ரெய்சினா மாநாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

நாட்டு நிர்மாண பணிக்கு உகந்த உண்மைத் தகவல்களை ஊடகங்கள் வெளியிட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இன்று ரானுவம் தினம் கொண்டாடப்படுகிறது குடியரசுத்தலைவர் துணைத் தலைவர் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள்

விழாவும் மற்றும் மாநிலங்களில் மகரசங்கராந்திபண்டிகையும்இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது

நாட்டின் மக்கள் பிரதிநிதிகள் சபையில் இன்று வாக்கெடுப்பு கோரியது இனி விரிவான செய்திகள் உலக நாடுகளின் பிரச்சினைகளையும் கிக்கலான பிரச்சினைகளையும் சந்திப்பதில் ரெய்சினா பேச்கவார்த்தைகள் துடிப்பான கருவியாக செயல்புரிகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நபெறும் ரெய்சினா மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டபின் தமது டுவிட்டரில் இதனை அவர் செய்துள்ளார் இந்தியாவின் நட்பு நாடுகளிந் தலைவர்களை சந்திப்பதற்கு இந்த மாநாடு நல்ல வாய்ப்பாக அமைந்தது என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக உலக அரசியல்பொருளாதாரம் ஆகியவற்றில் விவாதிக்கும் ரெய்சினா மாநாடு நேற்று மாலை தொடங்கியது தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் ஏழு நாடுகளின் முன்னாள் தலைவர்களும் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள்

உண்மையே செய்தின் வலிமை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற துக்ளக் பொன்விழாவில் தில்லியில் இருந்தவாரே காணொலியில் உரையாற்றிய அவர் ஊடகங்கள் அறிவுக்கூர்மயான தர்க்கம் நிறைந்த செய்திகளை மக்களுக்கு வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் துய்மை இந்தியா இயக்கம் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பு ஆகியவை குறித்த விழிப்புணர்வை சிறந்த முறையில் பொது மக்களிடம் ஏற்படுத்தியதற்காக ஊடகங்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் நாட்டை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு ஊடகங்கள் தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நீண்ட நாட்களாக நாட்டில் நிலவி வந்த சிக்கல்களுக்கு தமது அரசு தீர்வுகண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது முத்தலாக் தடைச்சுட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் ஆயூஷ்மான் பாரத் ஆகிய திட்டங்களை அவர் சுட்டிக்காட்டினார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு ஜவாத் ஜரிஃப் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார் புதுதில்லியில் நடைபெறும் ரெய்சினா கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசுகிறார் மூன்று நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அமைச்சருடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நாளை பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் ஈரான் அமெரிக்கா இடையே உருவாகியுள்ள பதற்ற நிலை குறித்து அவர்கள் விவாதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் ரானுவ தளபதி சொலைமானி கொல்லப்பட்டது முதலே ஈரான் அமெரிக்கா இடையே பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள கவலை குறித்து இருவரும் விவாதிக்கக் கூடும் என கருதப்படுகிறது இந்த பதற்ற நிலையை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று இந்தியா ஏற்கனவே விருப்பத்தை வெளியிட்டுள்ளது

இந்நாளைபொட்டி

பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டரில் இந்திய ரானுவ வீரர்களின் துணிவையும் பலத்தையும் பாராட்டி இருக்கிறார் பொது மக்களுக்கு ராணுவ வீரர்கள் உதவும் காட்சியும் வீடியோ படமாக வெளியிடப்பட்டுள்ளது கடுமையான பனிப்படலத்தில் ஒரு கர்ப்பினிப் பெண்ணை ரானுவ வீரர்களும் மக்களும் சேர்ந்து தூக்கிச் செல்லும் காட்சி அதில் படமாக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் எந்த சவாலையும் சந்திக்க தயாராக உள்ளத என்று ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் முகுந்த் நரவனே தெரிவித்துள்ளார் ரானுவ தினமான இன்று அவர் தில்லி கண்டோமென்ட்லில் உரையாற்றினார் பயங்கரவாதத்தை முறிபடிக்க எல்வாவிதமான வழிமுறைகளையும் ராணுவம் பின்பற்ற தயாராக உள்ளது என்றும் பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும் அவர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் இப்போது வன்முறை சம்பவங்கள் குறைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

தமிழ்நாட்டில் அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகையும் மற்ற பல மாநிலங்களில் மகரசங்காரந்தி மாக பிஹூ பண்டிகையும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகறிது இதனையெட்டி பொது மக்கள் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியா பல விழாக்களின் பூமியாக திகழ்கிறது என்றும் விவசாயிகளின் உழழப்புக்கு மதிப்பளிக்கும் விழாவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றும் கூறியிருக்கிறார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைப்யா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில் இத்தகைய விழாக்கள் அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது என்றும் மகக்ள் குடும்பத்தாரோடு ஒன்று சேரும் நாளாகத் திகழ்கிறது என்றும் கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இயற்கையின் வண்ணக்கேலங்களை தாங்கியதாகவும் மக்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் வளத்தையும் இந்த விழாக்கள் பிரதிபலிக்கின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் தமிழகத்தில் பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவளியாபுரத்தில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது

மற்ற மாவட்டங்களில் மொபைல் இணையதள தொடர்பு தொடர்ந்து முடக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு இன்று முதல் ஐந்து நாட்கள் அமலில் இருக்கும் என்று உள்துறை முதன்மைச் செயலாளர் தெரிவித்துள்ளார்

இதற்கான நடைமுறைகள் இறுதிசெய்யப்பட்டு வருகின்றன ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆயுள் காப்பீட்டு பெறுவது நாட்டில் இதுவே முதல் முறையாகும்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் ஐ பதவி நீக்கம் செய்யக்கோரும் கண்டனத்தீர்மானம் இன்று அந்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகள் சபையில் வாக்கெடுப்புக்கு வருகிறது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் நாடாளுமன்றத்தின் செனட் சபைக்கு அனுப்பப்படும்